நடைபெறவுள்ளது

ராஷ்ட்ரீய சுமிதியும் காங்கிரசும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என விமர்சித்துள்ளார்

பாதுகாப்புப்படை வீரர் ஒருவர் வீரமரணமடைந்தார்

தமிழகத்தில் கஜா புயல் சேதம் பற்றிய விரிவான அறிக்கையை மத்தியக்குழு விரைவில் சமர்ப்பிக்கும் என அதன்தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு தெரிவித்துள்ளார்

இதையடுத்து முக்கிய அரசியல் கட்சிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இத்தேர்தலில் ஆளும் பிஜேபி கட்சிக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கும் இடையே முக்கிய போட்டி நிலவுகிறது

தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதியும் காங்கிரகம் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் என்று பிரதமர் நரேந்திரமோடி கூறியுள்ளார் தெலுங்கானா சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி இன்று மஹபூபா நகரில் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் காங்கிரசும் தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதியும் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடும் கட்சிகள் என்று குறை கூறினார் முந்தைய தேர்தலின்போது அளித்த வாக்குறுதிகளை ஆளும் தெலுங்கானா ராஷ்ட்ரீய சமிதி அரசு நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார்

அனைவருக்கும் வீடு திட்டத்தின்கீழ்

சுவாமிநாதன் குழு அறிக்கையை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஏற்றுக்கொண்டிருந்தால் தெலுங்கானாவில் உள்ள விவசாயிகளின் வாழ்க்கை மேம்பட்டிருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் தெலுங்கானாவில் மேம்படுததப்பட்ட சாலைகள் புதிய ரயில்வே திட்டங்கள் மற்றும் பொலிவுறு நகரங்கள் உள்ளிட்ட பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக நசீமாபாத் நகரில் தேர்தல் பிரச்சாரம் செய்த பிரதமர் காங்கிரசில் உட்கட்சி ஜனநாயகம் இல்லை என குற்றம் சாட்டிய அவர் இதே கொள்கைகளை தெலுங்கானா ராஷ்ட்ரீய சுமிதி அரசும் பின்பற்றுவதாக குறை கூற்னார் ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி தேர்தல் அறிக்கையை இன்று பிஜேபி வெளியிட்டுள்ளது ஜெயப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு அருண்ஜேட்வி திரு பிரகாஷ் ஜவ்டேக்கர் மற்றும் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே ஆகியோர் இந்த தேர்தல் அறிக்கையை கூட்டாக வெளியிட்டனர்

இயற்கை பேரிடரால் ஏற்படும் சேதங்களை தவிர்க்க மக்களிடையே இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார்

பேரிடரால் உயிர்ச்சேதம் மற்றம் பொருட்சேதத்தை தடுப்பதற்கு மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார் அடுத்த மாநிலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் நிலையில் மாநிலங்களுக்கிடையே பாயும் நதிகளின் குறுக்கே அணை கட்ட அனுமதி கிடையாது என மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை இன்று அவர் சந்தித்து பேசினார் அப்போது காவிரியின் குறுக்கே அணைகட்ட கர்நாடக மாநிலத்திற்கு மத்தியஅரசு அனுமதி அளித்துள்ளதாக வெளியான செய்தி குறித்த வினாவிற்கு பதிலளித்த அவர் அனுமதி குறித்த மத்தியஅரசின் அறிக்கையை முழுவதும் படித்தபிறகே கருத்து கூறமுடியும் என்றார் காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய நீர்வள ஆணையம் அனுமதி அளித்துள்ளதாக செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது

பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் முடிவுகள் இன்றிரவோ அல்லது நாளையோ அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது

குல்காம் மற்றும் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் பாதுகாப்புப்படையினர் ஈடுபட்டிருந்தனர்

பாதுகாப்புப்படையைச்சேர்ந்த இருவர் படுகாயமடைந்தனர் மத்தியக்குழு தமிழகத்தில் கஜா புயல் சேதம் பற்றிய விரிவான அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என்று அதன் தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு தெரிவித்துள்ளார் மூன்று நாட்களாக இக்குழு புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் புயல் பற்றிய விரிவான கள ஆய்வை மேற்கொண்டது அதைத்தொடர்ந்து இன்று பிற்பகவில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் உயரதிகாரிகளுடன் சென்னை தலைமைச்செயலகத்தில் ஆவோசனை நடத்தியது புயலின் தீவிரம் சேத விவரங்கள் உட்பட பல்வேறு அம்சங்கள் விரிவாக விவாதிக்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்தியக்குழு தலைவர் திரு டேனியல் ரிச்சர்டு தாங்கள் நான்கு மாவட்டங்களுக்கு சென்றபோதிலும் திண்டுக்கல் உட்பட பிற மாவட்டங்களிலிருந்து பெறப்பட்ட சேத விவரங்களையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தனர் பயலால் ஏற்பட்ட கடுமையான சேதங்கள் மிகுந்த வலியை தருவதாக உள்ளது என்றும் தென்னை மா பலா வாழை போன்ற பயிர்களுக்கும் மீன்பிடி படகுகளுக்கும் வீடுகளுக்கும் ஏற்பட்ட கடுமையான சேதம் புயலின் தீவிரத்தை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் மாநில அரசு முழுவீச்சில் நிவாரணப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறிய அவர் தமிழக மக்கள் இப்புயலின் பாதிப்பிலிருந்து மீள வழிபிறக்கும் என்று தாம் உறுதியாக நம்புவதாக குறிப்பிட்டார் இன்று தில்லி செல்லும் இக்குழு தனது விரிவான சேத அறிக்கையை மத்திய அரசிடம் விரைவில் சமர்ப்பிக்கவுள்ளதாக அவர் மேலும் கூறினார்

அந்த அறிக்கை மத்திய அரசின் அமைச்சர்கள் குழு ஆராயும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் மகிந்தா ராஜபக்சே அரசுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் செய்தி வெளியிடவேண்டாம் என ஊடகங்களுக்கு இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் அறிவறுத்தவேண்டும் என ரனில் விக்ரமசிங்கேயின் ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தொழில்நுட்பத்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர் மக்களிடையே பொதுசேவை மையங்கள் பிரபலமடைந்து வருவதாகவும் நாட்டின் மின்னனு தேவைகள் அனைத்தும் பொது சேவை மையங்கள் மூலமாக நிறைவேற்றப்படுவதாகவும் கூறினார் மின்னனு பண பரிமாற்றங்கள் உள்ளிட்டவைகளுக்கு தொழில்நுட்ப புரட்சியே காரணம் என்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் உள்நாட்டு மற்றும் சர்வதேச வணிகத்திற்கு பொருட்களை சிறந்தமுறையில் அனுப்பி வைப்பதே முக்கியமானது என மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு சுரேஷ்பிரபு கூறியுள்ளார்